கட்சிகள் தீவிர வாக்குசேகரிப்பில் ஈடுபட்டுள்ளன

கும்ரி கடல் பகுதியில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வாளிலை தெரிவித்துள்ளது ஈஸ்டர் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

நிர்ணயித்துள்ளது

பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி மேற்கு வங்க மாநிலம் தெற்கு தினஜ்பூர் மாவட்டம் பனியாத்பூரில் பிரச்சாரம் மேற்கொண்டார் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு மீண்டும் வாய்ப்பளித்தால் நாட்டின் எல்லைப்பகுதியில் பயங்கரவாதிகள் ஊடுருவதைத் தடுக்க மேலும் பல உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் நாட்டின் எல்லைப் பகுதியில் வேலி அமைக்கும் பணியை முழுமையாக நிறைவு செய்வதற்கு முன்னரிமை அடிப்படையில் நடவடிக்கை எடுக கப்படும் என்றார் குடியுரிஸை சட்டத் திருத்தத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றவும் தேசிய ஐனநாயக கூட்டணி நடவடிக்கை எடுக்கும் என்று திரு நரேந்திர மோடி உறுதியளித்தார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி பீகார் மாநிலம் ஷிப்பாலில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த ஐந்தாண்டுகளில் இளைஞர்களுக்கு அதிகளவில் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தித் தந்துள்ளதாக கூறுவதை ஏற்கமுடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி போட்டியிடும் கேரள மாநிலம் வயநாட்டில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி வதேரா பிரச்சாரம் மேற்கொண்டார் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள அனைத்து திட்டங்களும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார்

இன்று மாலை கேரள மாநிலம் ஆலப்புழாவில் பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்ளவுள்ளார்

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொன்பரப்பி வாக்குச்சாவடியில் மறுவாக்குப்பதிவு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் தெரிவித்தார்

பொன்பரப்பி வாக்குச்சாவடியில் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெற்றதாக தெரிவித்த திரு சத்யபிரதா சாஹூ இருப்பினும் வாக்குப்பதிவு நாளன்று அங்கு நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக அறிக்கை கேட்கப்பட்டுள்ளதாகவும் அது கிடைத்தவுடன் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார்

இந்தத் தொகுதிகளில் இன்று காலை ஆறு மணிமுதல் பிற்பகல் இரண்டு மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்றது எவ்வித அசும்பாதமும் இன்றி பொதுவாக வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்றதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது

குமரி கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வாளிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நெல்லை தேனி கோவை வேலூர் மாவட்டங்களில் அதிக மழை பெய்யக்கூடும் என்றும் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய லேசான மழை மற்றும் ஈரப்பதத்துடன் கூடிய காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது இதனிடையே சேலம் தூத்துக்குடி பரமத்தி வேலூர் உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்ததால் வெப்பத்தின் தாக்கம் சற்று குறைந்துள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைப் பகுதியில் களமழை காரணமாக தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கும்பக்கரை அருவியில் வெள்ளப் பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து நீர்வரத்து சீராகும் வரை சுற்றுவாப் பயணிகள் குளிக்கத் தடை விதிக்கப்பட்டிருப்பதாக வனத்துறை அறிவித்துள்ளது ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் கீழ்பவானி வாய்க்காலில் பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படுவது நாளை முதல் நிறுத்தப்படுவதாக பொதுப் பணித்துறை தெரிவித்துள்ளது அணையின் நீர்மட்டம் குறைந்துள்ளதால் விவசாயிகள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தமாறு அறிவுறத்தப்பட்டுள்ளனர் ஏசுபிரான் உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் நல்ல எதிர்காலத்தை உருவாக்க யேசுபிரான் கற்பித்த அன்பு கருணை நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிப்போம் என்று கூறியுள்ளார் தமிழக முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்த புனித நாளில் உலகம் முழுவதும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறையவும் சகோதரத்துவம் தழைக்கவும் இறைவனை பிரார்த்திப்பதாகக் கூறியிருக்கிறார் பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு விடுத்துள்ள செய்தியில் தமிழக மக்களிடையே ஒற்றுமை சகோதரத்துவம் நல்லிணக்கம் ஆகியவை வளர இந்நாளில் உறுதியேற்போம் என்று குறிப்பிட்டுள்ளார் மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ விடுத்துள்ள செய்தியில் மக்களிடையே சமய நல்லிணக்கமும் வாழ்வில் மறுமலர்ச்சியும் ஏற்படும் வகையில் இந்தத் திருநாள் அமையட்டும் என்று வாழ்த்தியுள்ளார் வரவாற்று எழுத்தாளரும் மூத்த பத்திரிகையாளருமான எஸ் முத்தையா இன்று செசன்னையில் காலமானார்

சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் நாளை பஞ்சாப் சர்வீஸஸ் அணியை எதிர்கொள்கிறது

ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டிகள் சீனாவில் உள்ள நிங்போ நகரில் இன்று தொடங்குகிறது இப்போட்டியில் இந்தியாவின் சாா்பில் மகளிா் பிரிவில் மீராபாய் சாலு ஆடவா் பிரிவில் ஜொ்மி லால்ரி னுங்கா மற்றும் விகாஸ் தாகூர் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர்

ஆடவர் பிரிவில் இளைஞர் ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற ஜெர்மி லால்ரி னுங்கா பதக்கம் பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காமன்வெல்த் போட்டிகளில் சாம்பியன் பட்டம் வென்ற சத்திஷ் சிவலிங்கம் இந்த போட்டியில் பங்கேற்கவில்லை காமன்வெல்த் போட்டிகளில் வெள்ளிப்பதக்கம் வென்ற விகாஷ் தாகூர் ஆகிய இளைஞர் போட்டியில் வெண்கலப்பதக்கம் வென்ற அஜய்சிங் ஆகியோரும் இந்த போட்டிகளில் பங்கேற்கின்றனா் ஒன்பது நாட்கள் நடைபெறும் இந்த போட்டிகளில் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுகளில் தலா பத்து பிரிவுகளில் போட்டிகள் நடைபெறுகின்றன